இந்தியா பங்களாதேஷ் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பது

ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளிலிருந்து இருநாடுகளும் விடுபட உதவும் என்று மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் தெரிவித்துள்ளார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் நாடுதழுவிய தளர்வுகளுடன் கூடிய முதல்கட்ட ஊரடங்கு இன்றுடன் முடிவடையவுள்ள நிலையில் பிரதமர் திரு

ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கூடுதலாக தளர்வுகள் அறிவிக்கப்படும்போது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சுயசார்பு பொருளாதார நடவடிக்கைகளை இதற்கு முந்தைய உரையில் பிரதமர் தெரிவித்திருந்தார்

நாட்டில் குணமடைவோர் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

மாநில காவல்துறை ஆயுதப்படை மத்திய ரிசர்வ் காவல்படை கூட்டாக மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தீவிரவாதிகள் பதங்கியிருந்த இடத்தை பாதுகாப்புப் படையினர் நெருங்கியபோது அவர்கள் துப்பாக்கியால் குட்டதாகவும் பாதுகாப்புப் படையினரின் பதில் தூக்குதலில் இரு தீவிரவாதிகளும் சும்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் கூறினர் தொடர்ந்து அந்த இடத்தில் தேடுதல் நடவடிக்கை தொடர்வதாகவும் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை அடையாளம் கானும் பணி நடைபெறுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன

முரளிதரன் தெரிவித்துள்ளார்

இதன் காரணமாகவே அந்நாட்டுடனான எல்லைப் பிரச்சினைக்கு உடன்பாடு ஏற்பட்டதாகவும் கடல் எல்லைப் பிரச்சினைக்கும் தீர்வு காணப்பட்டதாகவும் தகவல் தொடர்பு குறித்த பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்தியா பங்களாதேஷ் இடையிலான ஒத்துழைப்பு இந்திய துணைக் கண்டத்தில் சிறந்த முன்னுதாரணமாக இருப்பதாகவும் தெற்காசியாவில் இந்தியாவுடன் மிகப் பெரிய அளவில் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடு பங்களாதேஷ் என்றும் அவர் கூறினார் நாடுமுழுவதும் நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் பல்வேறு பணிகளுக்கு அனுமதி அளித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது

மாநிலங்களுக்கு இடையிலான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை

அஜய் பல்வா கூறியுள்ளார் இந்தப் பகுதிகளில் எந்தவித தளர்வுகளும் கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அடுத்த மாதம் மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதிக்கப்படவுள்ளது ஹைதராபாதைச் சேர்ந்த பாரத் பயோடெக் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் ஆகியவை இணைந்து இந்த மருந்தை தயாரித்துள்ளன மனிதர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி முதல் மற்றும் இரண்டாம் கட்ட பரிசோதனைகள் அடுத்தமாதம் தொடங்கவுள்ளன இந்த மருந்து ஆய்வக பரிசேதனையின்போது நல்ல முடிவுகளை அளித்துள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி வைரஸை விரைவாக வெல்லக்கூடிய ஆற்றல் இருப்பது தெரியவந்தது

விசாகபட்டிணத்தில் பர்வத பார்மாசிட்டி என்ற இடத்தில் வாயுக்கசிவு ஏற்பட்டதில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் நேற்றிரவு இந்த சும்பவம் நடைபெற்றதாக விசாகப்பட்டிண நகர காவல்துறை ஆணையர் ஆர்

மீனா தெரிவித்துள்ளார் சாய்னார் லைஃப் சயின்சஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் பணியின்போது இருந்த ஊழியர்களில் சிலருக்கு மூக்கத் திணறல் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இரவுப் பணியில் இருந்த பொறுப்பாளர் உயிரிழந்தார் நான்கு தொழிலாளர்கள் மூச்சுத் திணறல் காரணமாக அவதிப்பட்டதை அடுத்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் தற்போது அந்த இடத்தில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக ஆணையர் தெரிவித்தார் விசாகபட்டிணத்தில் தொழிற்சாலை ஒன்றில் விஷவாயுக் கசிவு ஏற்படுவது இது இரண்டாவது முறையாகும்

ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இன்டர்நெட் சேவைகள் துண்டிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் தமது அதிகாரப்பூர்வ ட்விட்டரில் ஏதும் தெரிவிக்கவில்லை என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது